பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சித்தலைவர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது மேற்குவங்கத்தில் உள்ளாட்சித்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

இந்த பலத்த காற்று காரணமாக விமானம் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டது தில்லி விமான நிலையத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன

மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சித்தலைவர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ளவேண்டிய அனுகுமுறை உள்ளிடட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

மூனாக் ஜாக்கால் புதலானா இணைப்புச்சாலை பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் செல்கிறார்

மேலும் பொருளாதாரத்திற்கு பின்தங்கியவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க உதவும் சுரோஜ்கார் யோஜனா திட்டம் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஆகியோருக்கு இரண்டு லட்சம் ரூபாய்வரை கடனுதவி வழங்கும் திட்டத்தையும் குடியரசுத்தலைவர் தொடங்கி வைக்கிறார்

பாகிஸ்தானில் வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் மற்றும் தற்கொலைப்படைத் துக்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றதாக கூறப்படும் இவர் என்றும் காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர்

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மரத்தினால் ஆன பாலம் ஒன்று இடிந்ததில் அந்நாட்டைச் சேர்ந்த ஏழு மருத்துவக்கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர்

அப்போது நேரிட்ட இந்த விபத்தில் இதுவரை உயிரிழந்தவர்கள் இரண்டு பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மீட்புப்படையினர் தெரிவித்தனர் ஒடிஷாவில் கந்தாமல் மற்றும் பாலங்கீர் மாவட்டங்களில் இருவேறு சும்பவங்களில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக்கொன்றுள்ளனர் கந்தாமாலின் கொலாங்கி கிராமத்தில் நான்கு பேரும் பாலங்கீர் மாவட்டத்தில் உள்ள துர்க்கமல் கிராமத்தில் இரண்டு பேரும் சுட்டுக்கொல்லப்பட்டதாக காவல்துறை கூடுதல் இயக்குநர் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் உள்ளாட்சித்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது இதனை முன்னிட்டு அம்மாநிலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்படுகின்றன காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான டிவிசன் பெஞ்ச் முன்பு நடைபெறவுள்ள இந்த விசாரணையின்போது நதிநீர் பங்கீட்டை கண்காணிப்பதற்கான வரைவுத் திட்டத்தை மத்திய அரசு சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த விசாரணையின்போது மத்திய அரசின் நீர்வளத்துறை செயலர் நேரில் ஆஜராகி வரைவுத் திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டுமென்று டிவிசன் பெஞ்ச் உத்தரவிட்டிருந்தது இதற்கிடையே மத்திய அரசு சுமர்ப்பிக்கவுள்ள வரைவுத் திட்டம் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையாவிற்கு திமுக செயல்தலைவர் திரு முக ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் சங்கரன்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது கூட்டணிக் கட்சியான காங்கிரஸிற்கு பிரச்சினை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கில் திரு ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக குறை கூறினார் அமெரிக்க புலனாய்வுத்துறையின் முன்னாள் இயக்குநர் திரு மைக் பொம்பியோவை அந்நாட்டின் வெளியுறவத்துறை அமைச்சராக அங்கீகரித்து செனட் சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது

ஏற்கனவே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த திரு ரெக்ஸ் டில்லர்சனை அப்பதவியிலிருந்து நீக்கி அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மைக் பொம்பியோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான உணர்வு கொண்டவர் என்றும் போரையே அதிகம் நாடுபவர் என்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிபான ஜனநாய கட்சியினர் குற்றம்சாட்டியுள்ளனர்

ஜெருசலத்தில் தற்போது செயல்பட்டு வரும் அமெரிக்க அலுவல் கட்டிடத்தில் இடைக்கால தூதரகம் தொடங்கப்படவுள்ளது இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரகம் டெல் அவிவ் லிவிருந்து ஜெருசலத்திற்கு மாற்றப்படுகிறது

இதன் காரணமாக ஜெருசலம் பிரச்சினைக்குரிய தலைநகராக உள்ளது இந்த பகுதியை இஸ்ரேலின் தலைநகராக அங்கரீக்கும் வகையில் செயல்படும் அமெரிக்காவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது

இறுதிப்போட்டியில் தஜகிஸ்தானை வீழ்த்தியதன் மூலம் இப்போட்டியில் ஒரு ஆட்டத்தில்கூட தோல்வியடையாமல் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது

பூனேயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது

இன்று இந்தூரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது